வி தமிழகத்தில் திமுகஆட்சிப்பொறுப்பேற்றால் மகளிர் மற்றம் குழந்தைகளுக்குஎதிரானகுற்றங்களைவிசாரிப்பதற்கெனதனிநீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்றுதிமுகதலைவர் திருமுகஸ்டாலின் கூறியுள்ளார்

இந்தியவானொலியில் இன்றுஒலிபரப்பானமக்களிடையேமனம் திறந்தபேசும் மன் அகில கிபாத் நிகழ்ச்சியில் அவர் இக்கோரிக்கையைவிடுத்தார் உள்நாட்டிலேயேஉற்பத்திசெய்யப்பட்டபொருட்களையேஅனைவரும் வாங்க வேண்டும் என்று புத்தாண்டுஉறுதிமொழிஎடுத்துக்கொள்ளவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் துய்மை இந்தியா இயக்கத்திற்குஉத்வேகம் அளிக்கவேண்டியதன் அவசியத்தைவலியுறுத்தியுள்ளபிரதமர் ஒருமுறையன்படுத்தக்கூடியபிளாஸ்டிக் பொருட்களிலிருந்துநம் நாட்டைவிடுவிக்கவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டுள்ளார்

கோயம்புத்தூரைசேர்ந்தகாயத்ரிதனதுதந்தையாருடன் இணைந்தபாதிக்கப்பட்டஒருநாயிற்காகசக்கரநாற்காலிஒன்றைவடிவமைத்திருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

புத்தாண்டுவருவதைசுட்டிக்காட்டிநாட்டுமக்களுக்குநல்வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்துக்கொண்டார் பிரதமர் ஆற்றிய இந்தஉரையின் தமிழாக்கம் சென்னைஅகில இந்தியவானொலியில் இன்றிரவு எட்டுமணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது மாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இன்றுஒலிபரப்பானநிகழ்ச்சியில் பிரதமர் தம்மைபற்றிகுறிப்பிட்டது மிகுந்தமகிழ்ச்சிஅளிப்பதாகஉள்ளதுஎனசென்னையைசேர்ந்த ஸ்ரீனிவாசச்சாரியார் தெரிவித்தார் பிரதமர் இந்தநிகழ்ச்சியில் தம்மைபற்றிபேசியதபிறதன்னார்வலர்களுக்கும் உந்துசக்தியாக இருக்கும் என்றுகோவையைசேர்ந்தகாயத்ரிதெரிவித்தார்

தமிழகத்தில் அடுத்தஆண்டுநடைபெறவுள்ளசுட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுகவெற்றிபெறும் என்றுகட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணைமுதலமைச்சருமானதிருஒபன்வீர்செல்வம் கூறியுள்ளார் இன்றுசென்னையில் அஇஅதிமுகசார்பில் நடைபெற்றதேர்தல் பிரச்சாரக்கூட்டத்தில் கலந்தகொண்டுஅவர் பேசினார் தேர்தல் வெற்றிக்காககட்சித்தொண்டர்கள் அளைவரும் பாடுபடவேண்டும் என்றுதிருபன்னீர்செல்வம் கேட்டுக்கொண்டார் பேசியகட்சியின் இந்தநிகழ்ச்சியில் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமி தமிழகம் அனைத்துறைகளிலும் சிறந்துவிளங்குவதாகதெரிவித்தார் மாநிலஅரசின் சிறப்பானசெயல்பாடுகாரணமாகமத்தியஅரசின் விருதுகள் தமிழகத்திற்குகிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மருத்துவப்படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசுப்பள்ளிமாணவர்களுக்குஏழரைசதவீதஉள்ஒதுக்கீடு

சட்டப்பேரவைதேர்தலுக்கானதிமுக விள் தேர்தல் அறிக்கைவிரைவில் வெளியிடப்படும் என்றுஅக்கட்சியின் தலைவர் திருழுகஸ்டாலின் கூறியுள்ளார் இன்றுசென்னயில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் பல்வேறுதரப்பினரையும் ஆலோசித்து இந்ததேர்தல் அறிக்கைதயாரிக்கப்பட்டுவருவதாகதெரிவித்தார் திமுகமீதுமக்கள் வைத்துள்ளநம்பிக்கைநாளுக்குநாள் அதிகரித்துவருவதாகவும் அவர் கூறினார் வெளியிட்டஅறிக்கைஒன்றில் திமுகஆட்சிப்பொறுப்பேற்றால் மகளிர்மற்றம் முன்னதாக அவர் குழந்தைகளுக்குஎதிரானகுற்ங்களைவிசாரிப்பதற்கௌதனிநீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்றுதெரிவித்துள்ளார் மகளிர் தைரியமாக புகார் கொடுப்பதைஊக்குவிக்கும் விதமாகமாநிலஅளவில் ரகசியபிரிவு ஏற்படுத்தப்படும் என்றும் திரு ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டுள்ளார்

இன்று இந்நோய்த்தொற்றுஆயிரத்துஒன்பதுபேருக்குஉறுதிசெய்யப்பட்டுள்ளது

ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் கேரளஅணி இன்றுஹைதராபாத் அணியைஎதிர்கொள்கிறது